இன்று ஆழ்ந்த காற்றழுத்தத் தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்து மதுரை அருகே உட்புறத்தமிழகத்தில் மையம் கொண்டுள்ள கஜா புயல் தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து வலுவிழக்கும் என எதிர்பார்க்கப் படுகிறது

காரைக்கால் பகுதியில் சேதங்களை மதிப்பீடு செய்த பின்னர் நிவாரணம் குறித்து முடிவெடுக்கப்படும் என புதுவை திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

அம்பிகா பூரில் பிஜேபி தேர்தல் பிரச்சாரப் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் சட்டீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தார் பகுதியைச் சேர்ந்த பழங்குடி மக்கள் முதல்கட்ட சட்டமன்றத் தேர்தலில் பெருவாரியாக வாக்களித்ததன் மூலம் ஜனநாயக விரோத சக்திகளை தோற்கடித்திருப்பதாக்க் கூறினார்

ஒவ்வொரு அரசுக்கும் அனைத்து மக்களின் நலன்தான் நோக்கமாக இருக்க வேண்டுமெ தவிர குறிப்பிட்ட ஒருசிலரின் நலன்கள் அல்ல என்று திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் அனைவருக்கும் வளர்ச்சி அனைவருக்கும் அரவணைப்பு என்பதே தமது அரசின் தாரக மந்திரம் என்றும் வளர்ச்சியின் பலன்கள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்று சேரவேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளதாகவும் அவர் கூறினார்

மாயாவதி உள்ளிட்ட இதர அரசியல் தலைவர்களும் தத்தம் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரனவாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சிபிஐ இயக்குனர் திரு அலோக் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் பற்றிய மத்திய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அறிக்கை மூடி முத்திரையிட்ட உரையில் வைத்து திருவர்மாவிடம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வரும் திங்கட் கிழமைக்கிழமைக்குள் தமது பதிலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இன்று இவ்வாறு உத்தரவிட்டது

ஆயினும் மத்திய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அறிக்கையை தமக்கும் வழங்க வேண்டுமென சிபிஐ சிறப்பு இயக்குனர் திரு ராகேஷ் அஸ்தானான விடுத்த வேண்டுகோளை நீதிமன்றம் ஏற்கவில்லை சிபிஐ இயக்குனர் பொறுப்பில் இருந்து தாம் விடுவிக்கப்பட்டதை ஆட்சேபித்து திருஅலோக் வர்மா தாக்கல் செய்துள்ள மனு மீதான இந்த வழக்கில் அடுத்த கட்ட விசாரணை வரும் செவ்வாய் கிழமை நடைபெறும்

எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

புயல் சேதங்கள் பற்றிய மதிப்பீடுகளை மாநில அரசு விரைவில் மேற்கொண்டு நிவாரண உதவி கோரி மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்பும் என்றும் அவர் கூறினார் இதற்கிடையே கஜா புயல் கரையைக் கடந்துசென்ற பாதை நெடுகிலும் பல்வேறு கடலோர மாவட்டங்களில் கன மழை பெய்துள்ளது

சில பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படவில்லை என்றாலும் மீனவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் இதர சேதங்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்திய பின்னர் நிவாரணம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இன்று காரைக்காலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காரைக்கால் பகுதியில் மீனவர்களின் படகுகள் புயலால் வெகுதூரம் அடித்துச்சென்று மீன்பிடி வலைகள் சேதம் அடைந்திருப்பதாகவும் கூறினார்

நேற்றிரவு முதல் மின்வினியோகம் தடைப்பட்ட நிலையில் இன்று திருவாரூ ரில் இருந்து மின்சாரம் பெற்று வழங்கப்படுவதாக அவர் கூறினார் தாழ்வான இடங்களில் இருந்து நிவாரண முகாம்களுக்கு மாற்றப்பட்ட சுமார் மூவாயிரம் பேருக்கு உணவு வழங்கப்பட்டதாகவும் தற்போது இவர்கள் வீடு திரும்பிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் தாமும் அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் காரைக்காலில் நிவாரணப்பணிகளை மேற்பார்வை செய்ய வந்திருப்பதாகவும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் துணை ஆட்சியர் தங்களோடு உடன் இருப்பதாகவும் அவர் கூறினார் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் காரைக்காலில் ஏற்கனவே நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக காரைக்காலுக்கு புறப்படும் முன்பாக புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் கஜா புயல் நிலவரங்களை எதிர்கொள்ள புதுவை அரசு முற்றிலும் தயார் நிலையில் இருந்ததாகவும் புதுச்சேரியில் சில மரங்கள் சாய்ந்தது மற்றும் சுவர் இடிந்ததில் பெண் ஒருவர் காயம் அடைந்த்து தவிர பெரும் சேதங்கள் இல்லையென்றாலும் காரைக்கால் பகுதி மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் புயலால் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிட்டு அறிக்கை அளிக்க காரைக்கால் மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தப் பட்டுள்ளதாகத் தெரிவித்த அவர் மாவட்ட ஆட்சியர் துணை ஆட்சியர் மற்றும் புதுவையில் இருந்து அனுப்பப்பட்ட மற்றொரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகியோர் நேற்று இரவு முழுவதும் காரைக்கால் பகுதியைச் சுற்றிவந்து நிவாரணப் பணிகளை மேற்கொண்டதாகக் கூறினார் இதற்கிடையே புதுச்சேரி பிராந்தியத்தில் கஜா புயல் காரணமாக நேற்று இரவு நல்ல மழை பெய்தது

பல பகுதிகளில் மின் வினியோகமும் தடைபட்டது மீட்புக் குழுவினர் மற்றும் போலீசார் உடனடியாக சாலைகளை சரிசெய்து போக்குவரத்தை சீர்படுத்தினர் கஜா புயல் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நேற்றும் இன்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்த்து கஜா புயலால் மோசமாக பாதிக்கப்பட்ட தமிழகத்தின் நாகப்பட்டினம் பகுதியைப் போல நாகையை ஒட்டியுள்ள காரைக்கால் பிராந்தியத்திலும் புயலின் தாக்கம் அதிகமாக இருந்தது உயிர் இழப்பு ஏற்பட்டதாக தகவல் இல்லையென்றாலும் பலத்த காற்று வீசியதால் பெரும் எண்ணிக்கையில் மரங்கள் வேருடன் சாய்ந்தன இதனால் காரைக்கால் பகுதி முழுவதிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சாய்ந்துகிடக்கும் மரங்களை வெட்டி அகற்றும் பணிகளில் மீட்புக் குழுவினருடன் காரைக்கால் பகுதி மக்களும் இணைந்து ஈடுபட்டனர்

நமச்சிவாயம் கூறியுள்ளார் இன்று பொதுப்பணித் துறை உயர் அதிகாரிகளுடனான மறுஆய்வுக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காரைக்கால் பிராந்தியத்தை இன்று மாலைக்குள் இயல்பு நிலைக்குக் கொண்டுவர முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார்

தேசிய பத்திரிகையாளர் தினமான இன்று புதுவை ராஜ்நிவா சில் துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி பத்திரிகையாளர்களை கவுரவித்தார் பத்திரிகையாளர்களின் சேவைகளை ராஜ்நிவாஸ் மிக மதிப்பதாகவும் அன்றாடம் பத்திரிகை செய்திகளின் அடிப்படையிலேயே மக்கள் பிரச்சனைகளைத் தீர்க்க தாங்கள் நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் கூறினார் பத்திரிகையாளர்கள் வெளியிட்ட சில செய்திகளால் அரசின் நடவடிக்கைகளிலும் கொள்கைகளிலும் திருத்தம் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் நிதி நிர்வாகம் பற்றிய பிரச்சனைகள் பத்திரிகையாளர்கள் புரிந்து கொள்ள ஏதுவாக நிதி விதிமுறைகள் பற்றிய தகவல்களும் இந்நிகழ்ச்சியின் போது பத்திரிகையாளர்களுடன் பகிர்ந்துகொள்ளப் பட்டன

பத்திரிகை செய்திகளில் நடுநிலையைப் பராமரிப்பதும் வெளிக் காரணிகளின் செல்வாக்கு மற்றும் அச்சுறுத்தலால் நடுநிலை பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதிப் படுத்துவதும் இதன் நோக்கங்களாகும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு

இன்று ஆழ்ந்த காற்றழுத்தத் தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்து மதுரை அருகே உட்புறத்தமிழகத்தில் மையம் கொண்டுள்ள கஜா புயல் தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து வலுவிழக்கும் என எதிர்பார்க்கப் படுகிறது